புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது

இந்தியா வலியுறுத்தியுள்ளது

மற்றும் ஆயுத இடைத்தரகா் சஞ்செய் பண்டாரி ஆகியோருக்கு எதிராக சிபிஐ வழக்குப்பதிவு செய்துள்ளது

பயன்படுத்துவதை தவிர்க்க இந்திய விமானப் போக்குவரத்து இயக்குனரகம் முடிவு செய்துள்ளது

முன்னேறியுள்ளது

இந்தியா நிர்ணயித்துள்ளது இனி விரிவாள செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமயில் பொருளாதார நிபுணா்களுடனான ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் பொருளாதார கொள்கைக்கான திட்டம் குறித்து விவாதிக்கப்பகிறது

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயல் திரு ரவீஸ்குமார் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுப்பதற்கு அந்நாட்டு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார்

ஆந்திரா மற்றம் தெலங்கானா மாநில மக்கள் பயனடையும் வகையில் எய்ம்ஸ் மருத்தவமனை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தமாறு குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் மத்திய சுனதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடுவை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது குறைந்த செலவில் எளிதான வகையில் தரமான சுகாதார சேலைகளை வழங்குவதற்னன பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து அவர் குடியரசுத் துணைத்தலைவரிடம் எடுத்துரைத்தாா் இதனிடையே மத்திய மின்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் சிங் குடியரசுத் துணைத்தலைவரை புதுதில்லியில் இன்று சந்தித்தார் அப்போது நாட்டின் மின் தேவையை கருத்தில்கொண்டு அதனை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் தமது அமைச்சகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தாா் மின்சாரத்துறை அமைச்சகம் மேற்கொண்டுவரும் சீரிய நடவடிக்கைகளுக்கு குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கய்யா நாயுடு பாராட்டினார் மின்வசதி இல்லாத வீடுகளுக்கும் மின் இணைப்பை ஏற்படுத்தும் பணிகளை மேலும் துரிதபடுத்த வேண்டும் என்று அப்போது அவர் அறிவுறுத்தினார்

நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார்

இந்த இலக்கை எட்டும் வகையில் வேளாண்துறையில் நவீன மற்றும் மின்னனு தொழில்நட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அமைச்சகங்களிடையிலாள குழு பரிந்துரை செய்துள்ளது செயற்கை நுண்ணறிவு பெரிய அளவிலான தகவல் பகுப்பாய்வு உள்ளிட்ட பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் இதில் அடங்கும்

இத்தொடர்பாக ஆயுத இடைத்தரகர் சஞ்செய் பண்டாரியின் வீடு மற்றம் அலுவலகங்களை சிபிற அதினாிகள் சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது யோகா குறித்து மக்களிடையே விழிப்புனர்வு ஏற்படுத்த சிறந்த பங்களிப்பு செய்தமைக்காக விருது அறிவிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் இன்று பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்கள் ஆரோக்கியத்துடன் வாழும் வகையில் அவா்களிடையே யோன பயிற்சி தொடா்பான விழிப்புணா்வு ஏற்படுத்துவதில் இவர்கள் ஆற்றிய பணிகள் குறித்து தாம் பெருமிதம் கொள்வதாக தெரிவித்துள்ளார் ஜப்பானில் உள்ள யோகா நிகேதனும் பீனரில் உள்ள யோகா பள்ளியும் பயிற்சி நிறுவனப் பிரிவில் விருதுகளைப் பெற்றுள்ளன இத்தாலியைச் சேர்ந்த அன்டோளிடா ரோசியும் குஜராத்தைச் சேர்ந்த கவாமி ராஜரிஷி முனியும் தனிநபர் பிரிவில் விருது பெற்றுள்ளனர் விமானப் பயணிகளின் பாதகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஈரான் வான்வழியை பயன்படுத்துவதை தவிர்க்க இந்திய விமானப் போக்குவரத்து இயக்குனரகம் முடிவு செய்துள்ளது விமானப் பயணிகளின் பாதுகாப்பைக் கருதி இந்திய விமான நிறுவனங்களுடன் நடத்திய ஆலோசனைக்குப் பின்னா் இந்த முடிவு மேற்னெள்ளப்பட்டதாக விமானப்போக்குவரத்து இயக்குனரகம் தெரிவித்துள்ளது ஈரானில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரடையும் வகையில் மாற்றப்பாதையை பயன்படுத்துமாறு இயக்குனரகம் கூறியுள்ளது முன்ளதாக அமெரிக்கா ஈராள் இடையே நிலவிவரும் பதற்றம் காரணமாக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது சிவில் விமானப் போக்குவரத்தின் ஏழாவது மிகப்பெரிய சந்தையாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் வசந்த் கன்ச் என்ற இடத்தில் விமானப் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை மற்றும் மேலாண்மை எமயத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவில் விமானப் போக்குவரத்துக்கான மேலாண்மை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் சா்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய விமான நிலைய ஆணையத்தின் தலைவர் டாக்டர் குருபிரசாத் முகோபாத்ரா இத்தகைய வசதிகள் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உலகளவில் செயல்பட்டு வரும் சிறந்த அமைப்புகளுடன் ஒப்பிட முடியும் என்று கூறினார்

நடப்பு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் ஆவணங்கள் அச்சடிக்கும் பணி பாரம்பரியமான ஹல்வா கொண்டாட்டத்துடன் புதுதில்லியில் இன்று தொடங்கியது இந்நிகழ்ச்சியில் நிதியமைச்சள் திருமதி நிர்மலா சீதாராமன் இணையமைச்சள் திரு அனுராக் தாகூர் ஆகியோர் கலந்துகொண்டனர் நிதித்துறை செயல் திரு சுபாஷ் சந்திர கார்க் வருவாய்த்துறை செயல் திரு அஜய் பூஷே பாண்டே செலவினங்களுக்கான செயலர் திரு கிரிஷ் சந்திரா முர்மு நிதி சேவைகளுக்கான செயலர் திரு ராஜூவ் குமார் மற்றும் முதலீடுகள் மற்றும் பொது சொத்து மேவாண்மை துறை செயலர் திரு அட்டானு சக்ரபோர்ட்டி உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவை நாட்டில் உள்ள கோடிக்கணக்னன மக்களிடையே தொடர்பை ஏற்படுத்தி இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் புநீநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பயனாளிகளுக்கு விலையில்லா டிஷ் மற்றும் செட் ஆப் பாக்ஸ்களை இன்று வழங்கினார்

வீடுகளுக்கு நேரடியாக தொலைக்காட்சி சேவைகளை வழங்கும் டிடி

தொலைக்காட்சி பெட்டிகள் இணைக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தாா் துர்தர்ஷன் தொலைக்காட்சியில் தனித்துவ அடையாள சின்னமே அதன் நற்பெயருக்கு சான்று என்று அமைச்சர் குறிப்பிட்டார் முள்ளதாக கஷீர் தூர்தா்ஷன் தொலைக்காட்சியின் புதிய ஒலி அமைப்பை அவர் இன்று வெளியிட்டா் டோக்ரி மொழியிலான செய்தி சேவைகளை பிரதமர் அலுவலக இணையளமச்சர் திரு ஜிதேந்திர சிய் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரசார் பாரதி அமைப்பின் தலைவர் டாக்டர் குர்யபிரகாஷ் கவிர தொலைக்காட்சியின் புதிய ஒலி அனமப்பின் மூலம் மேலும் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டாா் முள்ளதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் தலைமை இயக்குநர் டாக்டர் சுப்ரீயா சாஹூ வெள்ளம் உள்ளிட்ட சவாலான சூழ்நிலைகளில் கஷீர் தொலைக்காட்சி தனது சேவையை ஒருபோதும் நிறுத்தவில்லை என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் கலந்துக்கொண்டு உரையாற்றினார் பிரபல மிருதங்க வித்வானும் அகில இந்திய வானொலியின் முன்னாள் இசை கலைஞருமான தஞ்சாவூர் ராமமூர்த்தி இன்று திருச்சியில் காலமானார்

தனக்கென தனித்துவமான அடையாளத்துடன் நான்கு தலைமுறைகளாக ன்நாடக சங்கீதத்தில் புகழ் பெற்று விளங்கிய அவர் பிரபல வயலின் இசை மேதை மருங்காபுரி கோபாலகிருஷ்ண ஜயர் தொடங்கி வாய்ப்பாட்டு கலைஞர் எம்

வசந்தகுமாரி வரை பல்வேறு கலைஞர்களுக்கு மிருதங்கம் வாசித்தது குறிப்பிடத்தக்கது

குல்புதீன் நைப் மற்றும் முகமது நபி ஆகியோர் தலா இரு விக்கெட்டுகளை வீழ்த்தினர்